காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் தரிசனம் இன்றுடன் நிறைவடைகிறது

நாட்டின் பொருளாதார சூழ்நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டினை முற்றிலுமாக தடுப்பதற்கு மிகப் பெரிய அளவிலான இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் இதற்காக வேண்டுகோள் விடுத்ததை சுட்டிக்காட்டனார் பொதுமக்கள் அனைவரும் இந்த இயக்கத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிகையை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் அடல்பிகாரி வாஜ்பாயின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது

பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளவேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தி உள்ளார் சமூக வலைத்தளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் ஆட்டோ மொபைல் துறை பொருளாதார சரிவை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் வழங்கப்படுவதை மாநில அரசு உறுதி செய்யவேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் நேற்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கு பாரபட்சமின்றி கடனுதவி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென தனி சட்டம் கொண்டுவர மாநில அரசு தயங்குவதாகவும் திரு பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார்

வேலூர் மாவட்ட மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் மாநில அரசு இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்

நேற்று கூடங்குளத்தில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் இந்த அணுமின் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நாட்டிலேயே அதிக தொழில்நுட்பத்துடன் கூடிய பாதுகாப்பு வசதிகள் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ளதாகவும் திரு சிங்காராய் கூறியுள்ளார்

நேற்று நெய்வேலியில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர்

புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராகேஷ் குமார் கூறினார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றுவரும் அத்திவரதர் தரிசனம் இன்றுடன் நிறைவடைகிறது இதனையொட்டி இரவு பத்து மணி வரை பொது தரிசனத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழகத்தின் தென் கடலோரப் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்று மீண்டும் அத்தமீறி தாக்குதல் நடத்தினர் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி சென்னையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார் கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பா பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோரை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேச உள்ளார்

போக்குவரத்து விதிமீறல்களுக்கான புதிய அபராதம் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது

உலக ஜுனியர் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது

உலக சைக்கிள் போட்டியில் இந்தியா தங்கப் பதக்கம் வெல்வது இதுவே முதன்முறையாகும்

உலக காவல் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கான விளையாட்டுப் போட்டியில் இந்தியா நேற்று நான்கு தங்கப்பதக்கம் வென்றது

இந்திய கிரிக்கெட் அணிக்கான பயிற்சியாளரை தேர்வு செய்வதற்கான நேர்க்காணல் இன்று மும்பையில் நடைபெறவுள்ளது தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி கோப்பையை கைப்பற்றியது

பிரபல கிரிக்கெட் வீரர் வி பி சந்திரசேகர் நேற்று சென்னையில் காலமானார்

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பாட்னா அணியையும் குஜராத் அணி ஜெய்ப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன புதிய விளையாட்டுக் கொள்கை வகுப்பது குறித்து மத்திய அரசு பரிசிலித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் வதோதராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விளையாட்டு அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னர் இக்கொள்கை வகுக்கப்படும் என்றார் ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் மத்திய அரசின் ஆதரவை பெறும் வகையில் இந்த கொள்கை வகுக்கப்படும் என்றார்